வழங்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நம்பிக்கைத் தெரிவித்துள்ளார்

எட்டப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கைத் தெரிவித்துள்ளார்

படைத்துள்ளது

அணியை எதிர்கொள்கிறது

நாட்டின் விவசாயம் தொடர்பான தேசிய அளவிலாள கருத்தரங்கை காணொலி காட்சி மூலம் அவர் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் கவாச்சாரம் நாகரீகம் கற்றுச் சூழல் ஆகியவற்றிற்கு விவசாயம் தவிர்க்க முடியாததாக உள்ளது என்று தெரிவித்தார் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் போதிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதன் மூலம் வேளாண் உற்பத்தி செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் விவசாயத்தின் எதிர்காலம் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இருக்கும் என்றும் விவசாயிகளுக்கு அதுதொடர்பான தகவல்களை கற்றத்தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த சந்திப்பின்போது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள வளர்ச்சித் திட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை பிரதமரிடம் முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வைக்கவும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டவும் தமிழகம் வருமாறு பிரதமருக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார் இந்த அழைப்பை எற்று தமிழகம் வர பிரதமர் இசைவு தெரிவித்திருப்பதாக அவர் கூறினார்

மத்திய அரசால் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் தாம் கோரிக்கை விடுத்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் உள்துறை அமைச்சர் ஆகியோருடனான சந்திப்பின்போது தாம் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்று முதலமைச்சர் கூறினார்

மாநிலங்களவை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையும் மக்களவை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் செயல்படும் என்று அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடக்க உரையாற்றுகிறார் பொதபட்ஜெட் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தூக்கல் செய்யப்பட உள்ளது பிரபல புற்றுநோய் மருத்துவரும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவருமான டாக்டர் வி சாந்தா உடல் நலக்குறைவால் இன்று அதிகாலை சென்னையில் காலமானார்

அவரது மருத்துவ சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மடுநீ பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்தது இது தவிர உலகப்புகழ்பெற்ற மகஸேஷே விருதையும் அவர் பெற்றுள்ளார்

டாக்டர் சாந்தாவின் உடல் காவல்துறை மரியாதையுடன் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இன்று தகனம் செய்யப்பட்டது முன்னதாக அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் சாந்தாவின் உடலுக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் அதன்பின்னர் நடைபெற்ற அவரது இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டாக்டர் சாந்தாவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநன் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பாரம்பரிய கல்வி முறையை பராமரித்து மேம்படுத்துவதன் மூலம் உலக அளவில் தனி இடத்தை தக்க வைத்துக் கொள்ள புதிக கல்விக் கொள்கை உதவிடும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கரியால் நிஷங்க் தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கை குறித்து நேரு மையம் ஏற்பாடு செய்துள்ள கருத்தரங்கில் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார் சவால்களை வாய்ப்புகளாக வகையில் மாற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் கூறினார் சிந்தனைத் திறனுடன் கூடிய கல்விமுறை மூலம் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடிவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் முன்று புதிய வேளாண் சுட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நான்கு உறுப்பினர் கொண்ட வல்லுநர் குழு முதல்கட்ட பேச்சுவார்த்தையை இன்று தொடங்கியது இதனிடையே விவசாய சுங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இஇன்று நடைபெறுவதாக இருந்த பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது விவசாய சங்கங்களுடனாள பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் மீண்டும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் விவசாயிகள் தங்களது விளைப் பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ளார்

ஒரே சந்தை என்ற இலக்கை எட்டும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வழிகாட்டுதலின்படி மத்திய அரசு மின்னனு சந்தை முறையை அழிமுகப்படுத்தியதாக அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார்

இத்தொடர்பாக டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சாஹீத் மாலிக் தடுப்பு மருந்துகள் விரைவில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் என்றும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் அந்நாட்டு மருத்துவமனைகள் மற்றம் பரிசோதளை மையங்களில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

உயிரி எரிபொருள் தயாரிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் தில்லி நகராட்சி இடையே இன்று கையெழுத்தானது மத்தியப் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூவம் புதுதில்லியில் நரேவா பகுதியில் உள்ள ராணிக்கேரா என்ற இடத்தில் குப்பையில் இருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கும் ஆலை அமைப்பதற்குத் தேவையான வசதிகளை தில்லி மாநகராட்சி இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு செய்து கொடுக்கும் இந்த ஆலை மூலம் திட மற்றும் இயற்கைக் கழிவுகளில் இருந்து உயிரி எரிபொருள் தயாரிக்கவும் பிளாஸ்டிக் பொருட்களை சுத்திகரிப்பு செய்யவும் முடியும் என்பது இதன் சிறப்பு அம்சமாகும்

இதன்படி தேசிய தொழில்நட்ப கழகங்கள் மேற்குவங்க மாநிலம் ஷிப்பூரில் உள்ள இந்திய பொறியியல் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் மத்திய அரசின் நிதியுதவியுடன் இயங்கும் இதர தொழில்நுட்பக் கழகங்களில் இளங்கலைப் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை தேசிய தேர்வு முகமை நடத்தும் ஜே இ இ தேர்வின் தரவரிசை அடிப்படையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வடமாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கடும் குளிர் நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக ரிஷப் பந்த் தேர்வு செய்யப்பட்டார்

டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் தமிழக முதலமம்சர் உள்ளிட்ட பலர் பாராட்டுதெரிவித்துள்ளனர் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு இந்தியக் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஐந்து கோடி ருபாய் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது